எடப்பாடி கே

சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் இலக்கிற்கு முன்னதாகவே இந்தாண்டு இறுதிக்குள் அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோதி தெரிவித்துள்ளார்

கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன மழை காரணமாக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது

எடப்பாடி கே பழனிச்சாமி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவைத்தார்

மேட்டூர் அணையில் தந்போது போதிய நீர் உள்ளதால் கடை மடை பகுதி விவசாயிகள் பயனடையும் வகையில் உரிய தண்ணீர் திறக்கப்படும் என்றார்

மேட்டூர் அணை வரலாற்றில் முதல் முறையாக அணை தூர்வாரப்பட்டு அந்த வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டதாகவும் இனி ஆண்டுதோறும் அணையில் தண்ணீர் இல்லாத காரணங்களில் அணை தூர்வாரப்பட்டு வண்டல் மண் வழங்கப்படும் என்றார் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான பங்கை இனி கர்நாடக அரசிடம் கேட்டுப்பெற வேண்டிய தேவையில்லை என்றும் காவிரி மேலாண்மை ஆணையமும் காவிரி முறைப்படுத்தும் குழுவும் நமக்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தரும் என்றார் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று குறிப்பிட்டார் டெல்டா பாசனத்திற்காக அணை திறக்கப்பட்ட நிலையில் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் டெல்டா மாவட்டங்களில் உரங்கள் விவசாயிகளுக்கு கேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் வேறு எப்போதும் இல்லாத நிகழ்வாக மேட்டூர் அணை முல்லைபெரியாறு சிறுவாணி பவானி சாகர் அமராவதி உள்ளிட்ட அனைத்து அணைகளும் நிரம்பும் தருவாயில் இருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார்

விஜயபாஸ்கா திரு

மின் மயமாக்குதல் மட்டுமல்லாமல் நாடுமுழுவதும் மின் விநியோக முறைகளிலும் தமது அரசு சீர்திருத்தங்களை கொண்டுவந்ததாக பெருமிதம் தெரிவித்தார்

பல்கலைகழகங்களிலும் கல்லூரிகளிலும் பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு முறையில் இடஒதுக்கீட்டிற்கு குறைத்து அலகாபாத் நீதிமன்றம் பிறப்பித்த ஆணைக்கு எதிராக மத்திய அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருப்பதால் பேராசிரியர் தேர்வு முறை தற்போது நிறுத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இந்த சட்டத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கான திருத்தங்களை செய்திருப்பதாக சுட்டிக்காட்டினார்

இதனிடையே தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் உத்தேச மாற்றங்களை பிஜேபி அரசு கொண்டுவருவதன் மூலம் இந்த சட்டம் பயனற்றதாகிவிடும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு

இதனிடையே இந்த சட்டத்தை நீர்த்து போகச் செய்யும் எந்த நடவடிக்கைக்கும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன

க

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக தார்மீக அடிப்படையில் முழு ஆதரவு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார்

திருச்சி கள விளம்பர அலுவலர் திரு

தேவி பத்மநாபன் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் திட்ட இயக்குனர் திரு பாபு வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு முகமது பாருக் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர்